தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசின் நெறிமுறைகளை பொதமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநிலம் முழுவதும் தளா்வில்லா ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டது கார்கில் வெற்றிதினம் இன்று கொண்டாடப்பட்டது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் முக கவசம் அணிவதை சிரமமாக கருதக்கூடாது என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

அடுத்த மாதம் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமா் கைவினைப் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா்

தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி களிகா வுடனும் கலந்துரையாடிய விவரங்களை பிரதமர் விளக்கினார்

இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் ஆகியோா் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் இந்த போரில் உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு அவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டதன் காரணமாக சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமைதோறும் தளா்வில்லா ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்ததள் அடிப்படையில் நான்காவது முறையாக இன்று கடைபிடிக்கப்பட்டது நியாயவிலைக் கடைகளில் விலையில்வா முக கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கி வைக்கிறார் கென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த நிகழ்ச்சியை காணொலி காட்சி வாயிலாக அவர் தொடங்கி வைக்கிறார்